கொரோனா வைரஸ் பாதித்தவர்களுக்கு சித்த மருத்துவ முறையில் புதுச்சேரியிலும் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

எதிர்கொள்ள நோய்த் தொற்றை தேவையான இந்த நடவடிக்கைகளையும் கட்டமைப்பு வசதிகளையும் இந்தியா வேகமாக முடுக்கி விட்டு நிலைமையை கையாண்டதே காரணம் என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பாதித்தவர்களுக்கு சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதே போல் புதுச்சேரியிலும் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

கொரோனா சில நாட்களாக வைரஸ் தொற்றால் கடந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த மாதம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

அவர்கள் அனைவரும் சீராக உள்ளனர் என்றும் காரைக்கால் நோய்த் தடுப்புப் பிரிவு துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார் கோவிட் பெருந்தொற்று காரணமாக மக்கள் புதிய வகையாக தங்களது கருத்துகளை வெளிப்படுத்துவ்து குறித்து யோசிக்கத் தொடங்கியுள்ளனர் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

பெங்களூரில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னை வரும் அவர்கள் நாளை அம்மாநில முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

புதுச்சேரி சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தன்னை மிகக் கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறார் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பழி பாவங்களுக்கு அஞ்சும் யாரும் இதுபோன்று பேச மாட்டார்கள் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார்

இந்திய கடலோரக் காவல் படையும் இந்தோனேஷிய கடலோரக் காவல் படையும் இணைந்து இருதரப்பு உடன்படிக்கை ஒன்றை எட்டியுள்ளன கடலோர பாதுகாப்பு கடலோர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் கடல் மாசை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட இந்த உடன்படிக்கை வழிவகை செய்கிறது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் கடல் சார்ந்த குற்ற நடவடிக்கைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்னல் தாக்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து மழை நேரங்களில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் திரு கிருஷ்ணா வத்சா கூறுகையில் மழைக் காலங்களில் இடி மின்னல் ஏற்படும் போது மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பாக வயல்களில் வேலை செய்பவர்கள் அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு விரைந்து சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பிராந்தியத்தில் கஞ்சா போதை பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு

சிவா மற்றும் திரு வெங்கடேசன் ஆகியோர் முதலமைச்சர் திரு

நாராயணசாமியை வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரி தலைமையில் சிறப்பு அதிரடிப் படை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர் புதுச்சேரியின் வாணரபேட்டை மற்றும் பெரியார் நகர் கஞ்சா மொத்த விற்பனை மையமாகத் திகழ்கிறது என்றும் மாணவர்களை குறி வைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை சிபிஐ விசாரிக்கும் வரை சாட்சியங்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இருந்தது இதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கை விசாரித்து வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்து விசாரித்து வந்தனர்

கொரோனா வைரஸ் பாதித்தவர்களுக்கு சித்த மருத்துவ முறையில் புதுச்சேரியிலும் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்